இதளை தடுப்பதற்கு உலக நாடுகள் அளைத்தும் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐ நா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்

மாநிலங்களவையில் நடைபெறவுள்ளது கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர்

முதலமைச்சர் ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

இது தொடர்பாக புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ்வர்தன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஐ நா மற்றும் சர்வதேச அமைப்பின் தூதுவர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உரிய காரணத்துடன் இந்தியாவிற்கு வர விரும்பும் வெளிநாட்டினர் அங்குள்ள இந்திய தூதரகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

அவசியமின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இது குறித்து ஜெனிவாவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோஸ் அதானம் இந்நோய் வேகமாக பரவி வருவதாகவும் இதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் போதாது என்றும் கூறியுள்ளார் இந்நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை வரும் நாட்களில் அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக அவர் கூறியுள்ளார்

இதனை தடுப்பதற்கு உலக நாடுகள் அனைத்தும் விரைவாள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார்

ஏர் இண்டியா விமான நிறுவனம் ரோம் மிலன் சியோல் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது

இதற்கிடையே மிலன் நகரிலிருந்து நேற்று புதுதில்லி வந்தடைந்த விமான பயணிகள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள்

நேற்று அவரது காவல் முடிவடைந்ததை அடுத்து சிறட்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜ்வைத்தியா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்

இது தொடர்பாக அவரிடம் மேலும் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் காவலை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் முன்னதாக சுட்டவிரோத பணபரிவர்த்தனை தடுப்பு சுட்டத்தின்கீழ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரு ரானா கபூர் கைது செய்யப்பட்டார் தில்லி வடகிழக்கு பகுதியில் நடைபெற்ற வன்முறை சும்பவம் தொடர்பான விவாதம் இன்று மாநிலங்களவையில் நடைபெறவுள்ளது

முன்னதாக வங்கி திவால் சட்டம் மற்றும் தாது பொருட்கள் திருத்த சட்டம் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசரா சுட்டம் இன்றுடன் காவாவதி ஆவதை அடுத்து அது அது குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் குறித்து ஐ நா மனித உரிமை கவுன்சிலில் பாகிஸ்தான் தெரிவித்துள்ள கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஜெனிவாவில் நடைபெற்ற ஐ நா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய இயக்குநர் ரச்சிதா பண்டாரி இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டும் பயங்கரவாதத்தில் ஈடுபடும் பாகிஸ்தான் சர்வதேச சமுதாயத்தை தவறாக வழி நடத்த முடியாது என்று கூறினார் தில்லி வன்முறை சும்பவம் திட்டமிட்ட சதி என்றும் அதில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தில்லியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குறித்த கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்து பேசிய அவர் இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அரசு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார் வன்முறை சும்பவத்தில் ஈடுபட்டதாக இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறினார் வன்முறை சுப்பவத்திற்கு நிதியுதவி செய்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் துணை நிலை ஆளுநர் தலையிட உரிமை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது தினசரி நடவடிக்கைகளில் தலையிட அவருக்கு உரிமையில்லை முன்னதாக அரசின் என்றுநீதிபதி மகாதேவன் அளித்த முந்தைய தீர்ப்பை ரத்து செய்துள்ளது துணை நிலை ஆளுநருக்கு நிர்வாகத்தில் தலையிட அதிகாரம் இல்லை என்று புதுச்சேரி அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி இவ்வாறு தீர்ப்பளித்திருந்தார் இதை எதிர்த்து துணை நிலை ஆளுநரும் மத்திய உள்துறை அமைச்சகமும் உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருந்தனர் இது குறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தலைமையிலான அமர்வு அரசின் நடவடிக்கைகளில் தலையிட துணை நிலை ஆளுநருக்கு உரிமை உள்ளதாக தீர்ப்பளித்தது கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

முன்னதாக சீன சுற்றுலாப் பயணிக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து சீன பயணிகளுக்கான விசாவை அற்நாட்டு அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது

கேராளவில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அழிக்கப்பட்ட கோழிகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது கோழிக்கோடு மாவட்டத்தில் கடந்த எட்டாம் தேதி முதல் நோய் கண்டறியப்பட்ட கோழிகள் அழிக்கப்பட்டன

மேலும் அழிக்கப்பட்ட முட்டைக்கு இழப்பீடாக தவா ஐந்து ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய மருத்துவ குழு அறிவுரை வழங்கியுள்ளது

செல்பி எடுப்பதற்காக மற்றவர்களின் கைபேசிகளை கையாள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்த பட்டியலையும் மருத்துவ குழு வழங்கியுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹிமாச்சலப் பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ளது

போட்டியின் நேரடி வர்ணணனையை அகில இந்திய வானொலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்ப செய்யவுள்ளது